மாவட்டங்களில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார்

உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது

மகளிருக்கான உயரிய விருதான விருதுகளை குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்குகிறார்

தாக்குதலுக்கு இஸ்லாமிய நாடுகள் ஒத்துழைப்பு அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது

இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்திரபிரதேசத்திலுள்ள வாரணாசி கான்பூர் மற்றும் காசியாபாத் மாவட்டங்களில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் வாரணாசியில் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்லும் பிரதமர் அங்கு இணைப்பு சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் பின்னர் அங்கு தேசிய மகளிர் மாநாட்டில் கலந்துகொள்கிறார்

காசியாபாத்தில் தில்ஸ ஹாத் கார்டன் சாஹீத் ஸ்தல் மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தில் எட்டு ரயில் நிலையங்கள் கட்டப்பட்டுள்ளன புதுதில்லி மற்றும் காசியாபாத் இடையே மக்கள் போக்குவரத்திற்கு மெட்ரோ ரயில் சேவை மிகவும் பயன் உள்ளதாக அமைந்துள்ளது காசியாபாத்தில் ஹின்டன் விமான முனையத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இருந்து காணொலி காட்சி மூலமாக நாக்பூர் மெட்ரோ ரயில் சேவையை கொடி அசைத்து நேற்று தொடங்கி வைத்தார் அப்போது அவர் கூறுகையில் மெட்ரோ ரயில் சேவை மிகுந்த பாதுகாப்பானதாகவும் நேரத்தை மிச்சப்படுத்துவதாகவும் உள்ளது என்றார் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதுடன் காற்று மாசு குறைவதற்கும் மெட்ரோ ரயில் சேவை பயன் அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டின் விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த வீரத் தியாகிகளின் வரலாறு குறித்த புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று புதுதில்லியில் வெளியிட்டார்

ராமஜென்ம பூமி பாபர் மசூதி பிரச்சினையை தீர்க்க மத்தியஸ்தர்களை நியமிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது இது தொடர்பான பல்வேறு மனுக்களை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு நேற்று முன்தினம் தமது தீர்ப்பை ஒத்தி வைத்தது அப்போது நீதிபதிகள் கூறுகையில் இது வெறும் சொத்து பிரச்சினை மட்டும் அல்ல மனம் மற்றும் உணர்வு சார்ந்த பிரச்சினை என்றும் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களே மத்தியஸ்தர்களை பரிந்துரை செய்யலாம் என்றும் தெரிவித்தனர்

சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அரசு நிர்வாககங்களின் சார்பில் மகளிர் தினத்தையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன இந்த ஆண்டு மகளிர் தின கருப்பொருளான சமமாக நினை சிறப்பாக கட்டமை மாற்றத்திற்கு முயற்சி என்ற வகையில் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன மகளிர் தினத்தை முன்னிட்டு குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மகளிருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்

தனது அமைச்சகம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாக சர்வதேச அளவில்இந்தியா ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக விளங்குகிறது என்றும் அவர் கூறியுள்ளார் இந்தியா பராகுவே நாடுகளுக்கு இடையே வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று தலைவர் குடியரசு துணைத் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் பராகுவே கோஸ்டாரிக்கா ஆகிய நாடுகளுக்கு அரசு முறைப் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் பராகுவே நாட்டில் இருநாட்டு தொழிலதிபர்களின் மத்தியில் உரையாடினார்

பராகுவே நாட்டில் தமது பயணத்தை முடித்துகொண்டு குடியரகத் துணைத் தலைவர் இன்று கோஸ்டாரிக்கா செல்கிறார் புல்வாமா தாக்குதல் சும்பவம் தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு பி கே ஹரிபிரசாத் வெளியிட்ட கருத்துக்கு பிஜேபி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் பேககையில் காங்கிரஸ் தலைவரின் பேச்சு இந்திய ரானுவத்தை அவமதிப்பதாகவும் மக்களின் உணர்வை புண்படுத்துவதாகவும் உள்ளதாக தெரிவித்தாா்

சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிருக்கான உயர்ந்த விருதுகளை குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வழங்குகிறார்

முன்னேற்றத்திற்காக சிறந்த சேவையாற்றிய சமூக தொண்டு நிறுவனங்களுக்கும் மகளிர் இந்தவிருதுகளைமகளிர் மற்று குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வழங்குகிறது குழந்தை பிறப்பு பாலின விகிதத்தில் முன்னேற்றம் கண்டுள்ள மாநிலத்திற்கும் இந்த ஆண்டு விருது வழங்கப்படுகிறது லக்னோவில் அப்பாவி காஷ்மீர் இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்தியா பிரிவினைவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் எதிராகதான் போராடி வருவதாகவும் காஷ்மீர் மக்களுடன் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்லவேண்டும் என்றும் அவர் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஜம்முவில் பேருந்து நிலையத்தில் நேற்று நடந்த வெடி குண்டு தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார்

பாகிஸ்தான் ராணுவத்தின் விஷமத்தனமான நடவடிக்கைகள் அளைத்தையும் எதிர்கொள்வதற்கு இந்திய ரானுவம் முழு பலம் பெற்றிருக்கிறது என்று ரானுவ தளபதி திரு பிபின் ராவத் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தானில் உள்ள பார்மர் மற்றும் கராத் கார்கில் உள்ள ராஹவ முகாம்களுக்கு நேற்று சென்ற திரு பிபின் ராவத் நேற்று ராணுவ பணிகளை ஆய்வு செய்தார் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் அரசியல் வாதிகளை குறி வைத்து நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இஸ்லாமிய நாடுகள் ஒத்துழைப்பு அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது

காபூலில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அந்நாட்டு தலைமை நிர்வாகி திரு அப்துல்லா முன்னாள் அதிபர் திரு அமீத்கர்சாய் உள்ளிட்டோர் கலந்தகொண்ட போது பயங்கரவாதிகள் திடர் தாக்குதல் நடத்தினர்

இந்த தாக்குதலுக்கு ஐ எஸ் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது

இமாம் சாஹிப் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினரின் சோதனை மையத்தை தீவிரவாதிகள் கடந்த திங்களன்று கைப்பற்றி இருந்தனர் பாதுகாப்பு படையினர் நேற்று இந்த சோதனை மையத்தை மீட்டுள்ளனர்

இது குறித்து அமைச்சரவை குழு கூட்டத்திற்கு பின் நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி செய்தியாளர்களிடம் கூறுகையில் வடக்கு மண்டலத்திற்கு இந்த மின் திட்டம் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்றார்

இங்கிலாந்து பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நெவால் மற்றும் கிடாம்பி ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர்